கொரோனா வைரஸ் தடுப்புப் பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் என்சிசி மாணவர்கள் மூலம் சிவில் அதிகாரிகளுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொய்ச் செய்திகளை தடுத்து சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கத் தேவையான வசதிகளை மாநில அரசுகள் உருவாக்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சகம் கூறி உள்ளது புதுச்சேரியில் சொர்ணா நகரில் அரியாங்குப்பம் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பு முகாமை இன்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் மோடி முதலமைச்சர்கள் கொரோனா வைரஸ் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்பை குறைந்த பட்ச எண்ணிக்கையில் கட்டுப்படுத்துவதே நாட்டின் பொதுவான குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக மருத்துவமனைகளை தயார் படுத்த வேண்டும் என்றும் ஆயுஷ் மருத்துவர்கள் மற்றும் ஆன் லைன் பயிற்சி வசதிகளை இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார் தடுப்பு பணிகளுடன் சேர்த்து அத்தியாவசியப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் உற்பத்தி துறைக்கு தேவையான இடுபொருட்கள் போதிய அளவில் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார்

ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலமாகவே நிலமைகளை சமாளிக்க முடியும் என்றும் இதற்கு ஏதுவாக மாவட்ட நிலையில் நெருக்கடி நிர்வாக குழுக்களை அமைத்து கண்காணிப்பு அதிகாரிகளை நியமிக்க தேவை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகளை கட்டம் கட்டமான முறையில் விநியோகித்து ஒரே சமயத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் தற்போது அறுவடை பருவமாக இருப்பதைக் கருத்தில் கொண்டே பொது முடக்கத்தில் இருந்து விவசாயப் பணிகளுக்கு சிறு விலக்களிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நோய்த் தாக்குதல் ஏற்பட்டுள்ள பகுதிகளை இனம் கண்டு போர்க்கால அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் சமூக இடைவெளியை இயன்ற அளவு அதிகபட்சமாக பராமரித்தல் எல்லா இடங்களிலும் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை உறுதிப் படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பிரதமர் வலியுறுத்தினார் பொது முடக்கம் முடிந்த பின்னர் படிப்படியாக வெளியே வருவதற்கான பொது உத்தி ஒன்றை உருவாக்க வேண்டி இருப்பதால் மாநிலங்கள் இதுகுறித்து தங்களுக்குள் சிந்தித்து மத்திய அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் சரியான நேரத்தில் பொது முடக்கத்தை துணிச்சலாக அறிவித்த பிரதமருக்கு முதலமைச்சர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர்

நோய் அறிகுறி உள்ளவர்களை கண்காணித்தல் இத்தகைய நபர்களுடன் பழகியவர்களை தேடி கண்டுபிடித்தல் தனிமை முகாம்களை நிர்வகித்தல் போன்ற பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் உதவ முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் ஏற்கனவே கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ளவர்கள் பற்றிய தகவல்களை திரட்டும் பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆந்திரபிரதேசத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் முன்னாள் ராணுவத்தினரின் உதவியை கோரி உள்ளனர் உத்தரபிரதேசத்தில் ஓய்வுபெற்ற ராணுவ டாக்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருந்துகளின் விநியோகம் தொலைபேசி அழைப்பு மையங்களின் நிர்வாகம் பொது இடங்களில் மக்கள் வரிசையின் கட்டுப்பாடு போன்ற பணிகளுக்கு என்சிசி மாணவர்களை மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கள அளவில் இதற்கான நிபந்தனைகளை முழுமையாக பூர்த்தி செய்த பின்னரே மாணவர்களை பணிகளில் ஈடுபடுத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொய்ச் செய்தி பொய்ச் செய்திகளைத் தடுத்து சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்க மத்திய அரசு இணையதளம் ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் மாநில அரசுகளும் தங்கள் நிலையில் இத்தகைய வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதி உள்ளது புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் பொய்ச் செய்திகளால் ஏற்பட்ட பீதியினால் மொத்தமாக ஊர் திரும்ப முயன்றதால் ஏற்பட்ட பிரச்சனைகளை அண்மையில் ரிட் மனு ஒன்றின் மீதான விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்போது அவர்கள் உள்ள இடத்திலேயே உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படுவதை மருந்து உறுதிப்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது தமிழகம் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நிவாரணப் பொருட்களை ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு வழங்கும் பணிகள் இன்று தொடங்கி உள்ளன இலவச அரிசி மற்றும் சமையல் எண்ணெயுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் கூட்டம் சேருவதை தவிர்க்கும் வகையில் டோக்கன் முறையில் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது நாராயணசாமி புதுச்சேரி அரியாங்குப்பம் சொர்ணா நகரில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாமிற்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் மாவட்ட துணை ஆட்சியர் திரு சுதாகரிடம் நிலவரங்களை அவர் கேட்டறிந்தார் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர்

புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் செயல்படும் பெரும் நிறுவனங்கள் கொரோனா நிவாரண நிதிக்கு நன்கொடை வழங்குவதில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் லாபகரமாக செயல்படக் கூடிய வர்த்தக நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் நிதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

முக கவசம் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான முக கவசங்களை எளிதாக கிடைக்க கூடிய பொருட்களை கொண்டு வீட்டிலேயே தயாரிப்பதற்கான வழிமுறைகளை மத்திய அரசின் முதன்மை ஆலோசகர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது

இவ்வாறு தயாரிக்கப்படும் முக கவசங்கள் துவைத்து மீண்டும் பயன்படுத்த தக்கவை என்பதும் குறிப்பிடதக்கது மும்பை கப்பல் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டுமான தளத்தில் பணிக்கு வரும் ஊழியர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க புதிய கையடக்க கருவி உருவாக்கப்பட்டுள்ளது தொட்டுப் பரிசோதிக்க தேவையின்றி விலகி இருந்தே உடல் வெப்ப நிலையை மதிப்பிடும் வகையிலான இப்புதிய உபகரணம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான விலையில் தயாரிக்கப்பட்டு இருப்பதும் ஏற்கனவே சந்தையில் கிடைக்கும் இதேபோன்ற இதர கருவிகளை விட இது மிக குறைவான விலை என்பதும் குறிப்பிடத் தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரசால் ஏற்படும் உயிரிழப்பை கட்டுப்படுத்துவதே நாட்டின் பொதுவான குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்புப் பணிகளில் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் என்சிசி மாணவர்கள் மூலம் சிவில் அதிகாரிகளுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொய்ச் செய்திகளை தடுத்து சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்கத் தேவையான வசதிகளை மாநில அரசுகள் உருவாக்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சகம் கூறி உள்ளது புதுச்சேரியில் நகரில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பு முகாமை இன்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நேரில் சென்று பார்வையிட்டார்